இந்தியா தற்போது பெற்றிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் வறுமை ஒழிப்பில் இந்தியா வரலாறு காணாத முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகக் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இதனைத் தெரிவித்தார்

நிலம் மற்றும் ஆகாயம் வாயிவாக அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் வல்லமையை இந்தியா தற்போது பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகள் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதனை சர்வதேச அமைப்புகள் அங்கீகரித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உலகில் மிகப்பெரிய அளவிவான சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருப்பதையும் அவர் கட்டிக்காட்டினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ஜெயச்சந்திரனை நினைவு கூர்ந்த பிரதமர் ஏழை மக்களுக்கு குறைந்த செலவில் சிகிச்சை அளித்ததை சுட்டிக்காட்டினார்

மக்களின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக எண்ணற்ற இலக்குகள் கடந்த ஆண்டில் எட்டப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் வரும் ஆண்டிலும் இந்தியா வளர்ச்சியில் தொடர்ந்து வீறு நடைபோடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கத்தை இன்றிரவு எட்டு மணிக்கு சென்னை அகில இந்திய வானொலி மறு ஒலிபரப்பு செய்கிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குழந்தைகளுக்கான கல்வி முதியோர்களுக்கான மருத்துவம் விவசாயிகளுக்கான வசதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தள்ளார் அந்தமான் நிக்கோபார்த் தீவுகளில் இன்று பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அங்குள்ள கார் நிக்கோபார் தீவில் பிஷப் ஜான் ரிச்சர்ட்சன் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார் அப்போது கார் நிக்கோபார் மேம்பாட்டில் மத்திய அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதாகக் கூறினார் அந்தமான் நிக்கோபார்த் தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையை எளிமையாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் முன்னதாக பிரதமர் சுனாமி நினைவு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார் சுனாமியில் உயிரிழந்தோர் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னத்திலும் அவர் அஞ்சலி செலுத்தினார் இஸ்லாமிய மகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டத் திருத்த ம்சோதா மாநிலங்களவையில் நாளை தாக்கல் செய்யப்படவுள்ளது தலாக் முறை விவாகரத்தை சட்ட விரோதமாக்குவதற்கு வகை செய்யும் இந்த மகோதா மக்களவையில் கடந்த வியாழன் அன்று நிறைவேறியது

முதுபெரும் திரைப்பட இயக்குநரும் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவருமான மிர்னால் சென் இன்று கொல்கத்தாவில் காலமானார்

சிறந்த திரைப்படங்களை இயக்கிய மிர்னால் சென்னை நாடு என்றென்றும் நினைவு கூரும் என்று பிரதமர் கூறியுள்ளார் நாட்டின் திரைப்படத் துறைக்கு அவரது மறைவு பேரிழப்பாகும் என்று தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார்

வாக்குப்பதிவு முடிவடைந்ததையடுத்து வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியுள்ளது இந்த பஞ்சாயத்து தேர்தலில் எட்டாயிரம் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்

எதிர்க்கட்சிகளின் மெகா கூட்டணி என்பது அரசின் நிர்பந்தம் காரணமாக உருவாகி உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி குற்றம் சாட்டியுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டங்களை பட்டியலிட்டார் நாட்டில் பெரிய அளவிலான மதக் கலவரங்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நடைபெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்லாமியர்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளதாகவும் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறினார் பங்களாதேஷில் புதிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் இன்று நடைபெற்றது

பன்னிரண்டுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் உயிரிழந்தவர்களில் ஐந்து பேர் ஆளும் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் பங்களாதேஷ் தேசியக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது

ஒரு தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் மரணமடைந்ததால் அந்தத் தொகுதியில் வாக்குப்பதிவு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நாடாளுமன்றத் தேர்தலில் தற்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா நான்காவது முறையாகப் போட்டியிட்டுள்ளார் பங்களாதேஷ் தேசிய கட்சித் தலைவர் பேகம் கலிதா ஜியா ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளார் ஐம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்பட்ட இருவர் மீது பாதுகாப்புப் படையினர் துப்பாக்கியால் சுட்டதால் இருதரப்பினரிடையே சண்டை ஏற்பட்டது ரத்னுசாக் ரானுவ முகாம் அருகே இரண்டு பேர் சந்தேகத்திற்குரிய வகையில் நடமாடுவதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப் படையினர் விரைந்து சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இந்தத் தாக்குதல் நடைபெற்றதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே பாரமுல்லா மாவட்டத்தில் வடக்கு கஷ்மீரில் உள்ள சோபோர் நகரப் பகுதியில் முகாமிட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்தப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளதால் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர்

சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

ஆனால் வெள்ள நீரின் அளவு குறையவில்லை என்று கூறப்படுகிறது மத்தியப் பிரதேசத்தில் புதிய ஆன்மீகத் துறையை உருவாக்க மாநில அரசு திட்டமிட்டுள்ளது இதன்படி மத அறக்கட்டளை அறநிலையத்துறை மகிழ்ச்சித்துறை ஆகியவை புதிய ஆன்மீகத் துறையுடன் இணைக்கப்படும் இதேபோல மத அறக்கட்டளை அறநிலையத்துறை புனிதப்பயணம் திருவிழா ஆணையம் ஆகியவற்றின் இயக்குநரகங்கள் மற்றும் முதலமைச்சரின் புனித நீர் வழிபாடு திட்டம் உள்ளிட்ட துறைகளும் புதிய ஆன்மீகத் துறையுடன் இணைக்கப்படும் உள்நாட்டு மத நல்லிணக்கம் மற்றும் மத நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தப் புதிய ஆன்மீகத்துறை உருவாக்கப்பட உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் பீஹாரில் பறவைக் காய்ச்சல் தொற்று காரணமாக பாட்னா வன உயிரியில் பூங்காவில் மேலும் இரண்டு பறவைகள் உயிரிழந்தன

பறவைக் காய்ச்சல் நோய் தொற்று குறித்து பீஹார் மாநில அரசு எச்சரிக்கை விடுத்ததையடுத்து பாட்னா வன உயிரியில் பூங்கா காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது மக்கள் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை சாப்பிட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவ ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் வன உயிரியல் பூங்காவில் பறவைகள் உயிரிழந்ததற்கு பறவைக் காய்ச்சலே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது மத்திய அரசின் பல்வேறு நலத் திட்டங்கள் குறித்த வருடாந்திர சிறப்பு நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாள்தோறும் எஃப் எம் கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பப்பட்டு வருகிறது

அகில இந்திய வானொலி நியூஸ் ஆன் ஏர் இணையதளம் ஆகியவற்றில் இந்த ஒலிபரப்பை கேட்கலாம் டுவிட்டர் முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பப்படுகிறது

நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் வியாழக்கிழமை சிட்னியில் தொடங்குகிறது